திட்டங்களுக்கு இன்று மதியம் அடிக்கல் நாட்டுகிறார்

ராஜஸ்தான் மாநிலம் பிக்கானீரில் போலி கையெழுத்து மூலம் நிலம் வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் திரு ராபர்ட் வத்ரா அமலாக்கத் துறையின் விசாரணைக்கு ஆஜரானார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் நிகழ்ந்த என்கவுண்டரில் இரண்டு ரானுவ வீரர்கள் வீர மரணமடைந்தனர் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார் குவஹாத்தியில் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்கின

இனி விரிவான செய்திகள் ஹரியானாவில் உள்ள குருக்ஷேத்ராவில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் ஐஜ்ஜார் மாவட்டம் பட்சாவில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய புற்றநோய் மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார்

பள்ச்குவா மாவட்டத்தில் அமைக்கப்படவுள்ள தேசிய ஆயுர்வேத மையத்திற்கு அவர் அடக்கல் நாட்டுகிறார் இந்த மையம் ஆயுர்வேத சிகிச்சை கல்வி மற்றும் ஆய்வு படிப்புகளை வழங்கும்

கர்னாலில் தீன் தயாள் உபாத்யாயா சுகாதார அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பானிபட்டில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போரை நினைவு கூரும் வகையில் பானிபட் போர் அருங்காட்சியகத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் பிரதமர் பொதுக் கூட்டத்திலும் உரையாற்றுகிறார்

விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விரும்புவதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஹோட்டலில் இருந்து இருபத்தைந்து பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் காயமடைந்த மூன்று பேர் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்

ஹோட்டலில் இருந்த பெரும்பாலானோர் புகை காரணமாக முச்சடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கக் கூடும் என்று நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை விபத்து குறித்து தில்லி அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் பிக்கானீரில் நிலம் வாங்கியது தொடர்பான முறைகேட்டு வழக்கில் திரு ராபர்ட் வத்ரா அவரது தாயார் திருமதி மவ்ரீன் அமலாக்கத்துறையின் அலுவலகத்தில் இன்று விசாரணைக்கு ஆஐரானார்கள்

நிலம் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக பிக்கானீர் தாசில்தார் அளித்த புகாரின் அடிப்படையில் ராஜஸ்தான் காவல்துறை அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ததையடுத்து அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரித்து வருகிறது இந்திய பாகிஸ்தான் எல்லைப்பகுதிக்கு அருகே அமைந்துள்ள இந்த நிலத்தை கையகப்படுத்துவதில் போலி கையெழுத்து போடப்பட்டுள்ளதாகக் கூறப்படுகிறது ஏற்கனவே வெளிநாடுகளில் சொத்து வாங்கியது தொடர்பாக தில்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் மூன்று முறை திரு வத்ரா விசாரணைக்கு ஆஜரானார் முதல்முறையாக ஜெய்ப்பூரில் அவர் விசாரணைக்கு ஆஜராகியிருப்பது குறிப்பிடத்தக்கது சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் தொடர்ந்து நான்காவது நாளாக கொல்கத்தா காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமாரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் இந்த விசாரணை நடைபெறுகிறது திரிணாமூல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குணால் கோஷ் நேற்று சிபிஐ முன் விசாரணைக்கு ஆஜரானார் இன்று திரு ராஜீவ் குமாரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறுகிறது ரோஸ்வேலி முறைகேட்டிலும் அவர் விசாரிக்கப்பட உள்ளார் சாரதா நிதி நிறுவன மோசடியை விசாரிப்பதற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி நியமித்த சிறப்பு விசாரணைக் குழு திரு ராஜீவ் குமார் தலைமையில் அமைக்கப்பட்டது

வழக்கின் முக்கிய ஆதாரங்களை திரு ராஜீவ்குமார் அழித்து விட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் தெற்குப் பகுதியில் உள்ள புல்வாமா மாவட்டத்தின் ரத்தினபோரா பகுதியில் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது பாதுகாப்புப் பிரிவினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு ராணுவ வீரர்கள் வீரமரணமடைந்தார் இந்த சம்பவத்தில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த இரண்டு ரானுவ வீரர்கள் காயமடைந்ததால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக பாதுகாப்புத் துறையின் வட்டாரங்கள் தெரிவித்தன தேடுதல் நடைபெற்ற பகுதியில் இன்னும் ஓரிரு தீவிரவாதிகள் பதுங்கியிருக்கக் கூடும் என்பதால் தொடர்ந்து துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின்படி சிறுபான்மையினர் தொடர்பாக மறு விளக்கம் அளிக்குமாறு தேசிய சிறுபான்மையினர் நல ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மூன்று மாதங்களுக்குள் இந்த விளக்கத்தை அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலாள அமர்வு இந்த உத்தரவைப் பிறப்பித்துள்ளது தேசிய மக்கள் தொகை புள்ளி விவரங்களின்படி பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த இந்துக்கள் வடகிழக்கு மாநிலங்களிலும் ஜம்மு கஷ்மீரிலும் சிறுபான்மையினராக உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு கூறுகிறது இதனால் இந்த மாநிலங்களில் சிறுபான்மையினருக்கான நல உதவிகளை இந்துக்கள் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் திருவுருவப் படத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று காலை திறந்து வைத்தார் இந்த விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மஹாஜன் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த விழாவில் பேசிய குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் சிறந்த நிர்வாகிகளுள் பிஹாரி ஒருவராக அடல் வாஜ்பேயின் பெயர் தொடர்ந்து மக்களின் மனதில் நிலை நிற்கும் என்றார் சவாலான சூழ்நிலைகளில் அவரது தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார் வாஜ்பேயின் நீண்டகால அரசியல் பயணத்தின் பெரும்பாலான சமயங்களில் அவர் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்ததாகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார் இருப்பினும் அவரது கொள்கையிலிருந்து விலகாமலும் மக்களின் நலனைக் கருத்தில் கொண்டு அவர் இயங்கியதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டினார் அடல் பிஹாரி வாத்பேயின் பேச்சுக்களில் இருந்த அதே ார்ப்பு அவரது மௌனத்திலும் தொடர்ந்ததாக திரு மோடி தெரிவித்தார்

எரிபொருள் பயன்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெட்ரோல் நிலையங்கள் அதற்கு தகுந்தாற்போல் வசதிகளை ஏற்படுத்திக் கொண்டு தொடர்ந்து செயல்படும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் மாநில செயல் இயக்குநர் திரு ஆர் சித்தார்த்தன் கூறியுள்ளார்

மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் புழக்கத்திற்கு வந்தாலும் அதற்கேற்ற மாற்றங்களை ஏற்படுத்தி நிறுவனம் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

நிறைய கொஸ்ட்டின்ஸ் உங்க மைன்ட்ல வரும்

பெட்ரோல் டீசல் இருந்துக்கிட்டேதான் இருக்கும் சென்னையில் இன்று அதிகாலை நிகழ்ந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்பட வாய்ப்பில்லை என்று வானிலை மைய கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் ரிக்டர் அளவையில் இந்த நிலநடுக்கம் ஐந்தாக பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார்

விளையாட்டுச்செய்திகள் குவஹாத்தியில் இன்று தொடங்கும் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் சாய்னா நேவாலும் பி வி சிந்துவும் விளையாடுகின்றனர் காயம் காரணமாக கிடாம்பி ஸ்ரீகாந்தும் ஹெச் எஸ் பிரனாயும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டிகளில் விளையாடவில்லை அவர்களுக்கு பதிலாக முன்னாள் சாம்பியன்கள் சமீர் வர்மாவும் பருப்பள்ளி காஷ்யப்பும் விளைளயாடுகின்றனர்